சா்வதேச அளவில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவதில் இந்தியா பெரும் பங்காற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

எடப்பாடி கே

பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் முதல் உலகப்போர் நூற்றாண்டு நிறைவையொட்டி ட்விட்டரில் இன்று அஅர் வெளியிட்டுள்ள செய்தியில் இப்போரில் இந்தியா நேரடியாக ஈடுபடாத போதிலும் இந்திய ராணுவ வீரர்கள் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அமைதிக்காக தங்களது இன்னுயிரை ஈந்ததாக கூறினார்

பா போர் நினைவிடத்திலும் தாம் அஞ்சலி செலுத்தியதை நினைவுகூர்ந்த பிரதமர் முதல் உலகப்போரில் பங்கேற்ற இந்திய ராணுவ வீரர்களை நாடு போற்றுவதாக குறிப்பிட்டார் போர் நினைவுதினம் முதல் உலகப்போர் நூற்றாண்டு நிறைவையொட்டி பாரீஸில் இன்று பாரீஸ் அமைதி மாநாடு நடைபெறுகிறது இதில் குடியரசு துணைத்தலைவர் திரு

சர்வதேச அளவில் ஒத்துழைப்பு மற்றும் அமைதியை நிலைநாட்டும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது முன்னதாக சாம்பர்ஸ் எலீஸ் நினைவு சேவை நிகழ்ச்சியில் ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மொக்கல் ஐ

பொதுச்செயலர் அன்டோனியா குட்டரெஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

இதன்மூலம் பயண நேரம் எரிபொருள் சுற்றுச்சூழல் மாசு உள்ளிட்டவை குறைவதோடு புத்த மத புனித தலமான சாரநாத் செல்வதற்குரிய தூரமும் குறையும் வாரணாசியில் உலக வங்கியின் நிதி உதவியுடன் கங்கை நதியிலுள்ள உள்நாட்டு நீர்வழி முனையத்தையும் பிரதமர் நாளை தொடங்கி வைக்கிறார்

இத்தேர்தல் அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில் ஆசாத் ஒரு சிறந்த கல்வியாளா் என்றும் அவரது பிறந்த நாளை தேசிய கல்வி நாளாக கடைபிடிப்பது அவருக்கு நாம் செலுத்தும் மரியாதையாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் ஆசாத்தின் பிறந்த நாளான இன்று அனைவருக்கும் கல்வி என்ற குறிக்கோளை அடைய ஒருங்கிணைந்து செயலாற்ற உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மௌலானா அபுல்கலாம் ஆசாத் மற்றும் ஆச்சார்யா ஜே

கிருபாளனி ஆகியோரின் பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில் சுதந்திர போராட்டத்தின் போது இவர்கள் ஆற்றிய பணிகள் நினைவு கூறத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார் பொதுநலம் சமத்துவம் கல்வி மற்றும் நீதி ஆகியவற்றை நிலைநாட்டுவதில் இவ்விரு தலைவர்களின் செயல்பாடுகள் என்றும் நினைவில் கொள்ள வேண்டியவை என்றார் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக பாடுபட்ட மௌலானா அபுல்கலாம் ஆசாத்திற்கு மரணத்துக்கு பிந்தைய பாரத ரத்னா விருது வழங்கி இந்திய அரசு கௌரவித்ததது குறிப்பிடத்தக்கது

எடப்பாடி கே

சத்திய கோபால் தெரிவித்துள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளதாக கூறினார்

முன்னதாக நெல்லை அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் உள்ளிட்ட இடங்களில் டெங்கு கொசு ஒழிப்பு பணிகள் குறித்து இன்றுகாலை அவர் ஆய்வு மேற்கொண்டார் இதனிடையே கஜா புயல் காரணமாக நாகை துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது டெங்கு தமிழகத்தில் டெங்கு மற்றும் பன்றிக்காய்ச்சலை கட்டுப்படுத்தும் வகையில் முதன்மை செயல்கள் தலைமையில் சிறப்பு கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அரசு முதன்மை செயலர் அமுதா தெரிவித்துள்ளார் சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறை மற்றும் நோய்தடுப்பு முறைகள் குறித்து இன்று மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் துரைக்கண்ணு தமிழக அரசு கிராம மக்களின் அடிப்படை தேவைகளான குடிநீர் மின்சாரம் சாலை உள்ளிட்ட வசதிகளை வழங்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு

ராஜாமணி இன்று நேரில் ஆய்வு செய்தார் ஈரோடு மாவட்டத்தில் தனியார் பள்ளி கல்லூரி தேர்வு மையங்களை தேர்வாணைய குழு உறுப்பினர் திரு

பொன்னையாவும் கடலூர் விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தேர்வுமையங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

இருவரி தர்மபுரி மாவட்டத்தில் சுய தொழில் தொடங்க விருப்பமுள்ள மகளிருக்கு தையல்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு இலவச வேலைவாய்ப்பு பயிற்சிகள் இந்தியன் சார்பில் வங்கி வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி

மலர்விழி தெரிவித்துள்ளார்